நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் இந்தத் திட்டம் கிராமப்புறங்களில் வரலாற்று சிறப்புமிக்க சிறந்த மாற்றங்களை கொண்டு வரும் என்று பிரதமர் கூறியுள்ளார்

எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள்துறை அமச்சகம் தெரிவித்துள்ளது

ராஜஸ்தான் அணியயும் மும்பப அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன

இறுதியாட்டத்தில் ஸ்பெயினின் ரஃபேல் நடாலும் செர்பியாவின் நோவக் ஜோக்கோவிச்சும் மோதுகின்றனர்

நரேந்திரமோடி இன்று ஷாணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கலந்தகொண்டு பேசிய பிரதமர் இந்தத் திட்டம் கிராமப்புறங்களில் வரலாற்று சிறப்புமிக்க சிறந்த மாற்றங்களை கொண்டு வரும் என்றார்

அனைத்து கிராமங்களுக்கும் இந்தத்திட்டம் சென்றளடவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார் சட்டவிரோதமாக சொத்துக்கள் அபகரிக்கப்படுவதும் இதன்மூலம் தடுக்கமுடியும் என்றும் பிரதமர் கூறினார் இந்த நிகழ்ச்சியின்போது பயனாளிகள் சிலரிடமும் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி வாயிலாக கலந்துரையாடினார் இந்தத் திட்டத்தை செயல்படுத்தியதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கும் மத்திய அரசுக்கும் பயனாளிகள் நன்றி தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் நாடு முழுவதும் ஒட்டுமொத்த கிராமப்புற மேம்பாட்டிற்கும் இத்திட்டம் வழிவகுக்கும் என்று தெரிவித்தார்

முதல் நாளான இன்று மட்டும் ஒரு லட்சம் பேர் சொத்தரிமை அட்டைகளை பெறுவார்கள் என்று அரசு கூறியுள்ளது அவர்களின் கைப்பேசிகளுக்கு குழந்தகவல் அனுப்பப்பட்டு அதன் வாயிலாக சொத்துரிமை அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

இதற்னக மத்திய அரசின் சேமிப்பிலிருந்து மாநிலங்கள் மற்றும் யூளியன் பிரதேசங்களுக்கு சலுகை விலையில் உளுந்து மற்றும் துவரம்பருப்பு வழங்கப்படுவதாக உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் கூறியுள்ளது

இந்த சலுகையை மொத்தமாகவோ அல்லது சில்லறையாகவோ பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது பீஹார் சட்டப்பேரவை தேர்தலில் பெருமளவு வாக்காளர்களுக்கு தபால் ஒட்டுரிளம வழங்கப்பட உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சஞ்சய் குமார் சிங் தெரிவித்துள்ளார்

நாட்டிலேயே கிராமப்புறங்களில் நூறு சதவீத குடிநீர் குழாய் இணைப்புகளை வழங்கும் மாநிலமாக கோவா திகழ்வதாக மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

ஜனநாயகத்தை காக்கவும் ஊழலை ஒழிக்கவும் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆற்றிய திறம்பட்ட பணிகளால் என்றென்றும் மக்களால் நினைவு கூறப்படுவார் என்று குடியரசு துணைத்தலைவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் விடுதலை போராட்டத்தில் துடிப்புடன் பங்கேற்றவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் என்றும் ஜனநாயகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்ட போதெல்லாம் வலுவாள மக்கள் இயக்கத்தின் மூலம் அதை எதிர்த்து போராடினார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட நானாஜி தேஷ்முக்கின் பிறந்த தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் மற்றும் பிரதமர் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர் நானாஜி தேஷ்முக் தமது வாழ்க்கை முழுவதையுமே தேசத்திற்காக அர்ப்பணித்தவர் என்றும் பின்தங்கிய மக்களின் வளர்ச்சிக்காகவும் கிராமத்தின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டவர் அவர் என்று குடியரசு துணைத்தலைவர் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் பாரத் ரத்னா நானாஜி தேஷ்முக்கின் கிராமப்புற முன்னேற்றத்திற்கான பணிகள் மக்களுக்கு எப்போதம் உந்துசக்தியாக திகழும் என்று கூறியுள்ளார்

இச்சம்பவம் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு தடயவியல் நிபுணர்களுடன் விசாரணைக்குழுவினர் சம்பவ இடத்திற்கு செல்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இவ்வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரப்பிரதேச அரசு பரிந்துரை செய்திருந்தது

பிஜேபியின் மத்திய தேர்தல் குழக்கூட்டம் புதுதில்லியில் நேற்றிரவு நடைபெற்றது இதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா ஆகியோர் கலந்துகொண்டனர் மனநலம் தொடர்பாக பல்வேறு நாடுகள் அதிகளவில் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார் நேற்று உலக மனநல தினம் கடைபிடிக்கப்பட்ட நிலையில் அத்தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்துகொண்ட பேசிய அவர் உலகம் முழுவதும் ஏராளமானோர் மனநலம் தொடர்பான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

பிற்பகல் மணி முன்று முப்பதுக்கு தபாயில் தொடங்கும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது இரவு மணி ஏழு முப்பதுக்கு அபுதாயில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் மும்பை தில்லி அணிகள் மோதுகின்றன